பதிவானவாக்குகளைநாளைஎண்ணுவதற்குவிரிவானஏற்பாடுகளைதேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது

வாக்குஎண்ணிக்கையின்போதுநாட்டின் பலபகுதிகளில் வன்முறைஎழக்கூடியசூழ்நிலைநிலவுவதால் மிகுந்தளச்சரிக்கையுடன் இருக்குமாறுமாநில அரசுகளைமத்தியஉள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் இரண்டுபயங்கரவாதிகளைபாதுகாப்புப்படையினர் சுட்டுக்கொன்றனர்

இந்தியவீரர்கள் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளனர் மக்களவைதேர்தல் வாக்குஎண்ணிக்கைநாளைநடைபெறஉள்ளது வேலூர் தவிர்

ஆற்திரப்பிரதேசம் ஒடிசா சிக்கிம் அருணாச்சலப்பிரதேசம் ஆகியநான்குமாநிலசுட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவானவாக்குகளும்

இதில் வேறபாடுகள் இருக்கும் பட்கத்தில் சீட்டுகள் அடிப்படையிலானமுடிவே இறுதியானதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்றதேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கானமுடிவு இன்று மேற்கொள்ளப்பட்டதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்தமுடிவு ஏமாற்றம் அளிப்பதாகஉள்ளதுஎன்றுமார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திருசீதாராம் யெச்சூரிதெரிவித்துள்ளார்

வாக்குஎன்னிக்கைமையங்களிலும் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையிளரின் நடவடிக்கையில் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இம்மாவட்டத்தில் உள்ளகோபாவ்புரா என்றகிராமத்தில் பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாகக் கிடைத்த புலனாய்வு தகவலைத் தொடர்ந்தரானுவத்தினரும் மாநிலகாவல்துறையினரும் இணைந்துதேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போதுஏற்பட்டமோதலில் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்தசம்பவத்தில் உயிரிழந்தபயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாககாவல்துறைசெய்திதொடர்பாளர் தெரிவித்தார் அவர்கள் பதுக்கிவைத்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன முன்னெச்சரிக்கைநடவடிக்கையாகஅந்தபகுதியில் இணையதளசேவைதுண்டிக்கப்பட்டுள்ளது பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ளஎல்லைக்ககோட்டுபகுதியில் அமைந்துள்ளமெந்தர் என்ற இடத்தில் ராணுவத்தினர் சென்றுகொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் பதுக்கிவைத்திருந்தகுண்டுவெடித்தது ராணுவவீரர் ஒருவர் பலத்தகாயமடைந்தார் மேலும் சிலவீரர்களுக்கும் காயம் ஏற்பட்டது இவர்கள் அனைவரும் அருகில் உள்ளமருத்துவமனையில் சிகிச்சைக்காகஅனுமதிக்கப்பட்டுள்ளனர்

பாதுகாப்புத்துறைஅமைச்சகம் இது தொடர்பாகவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் வானிலிருந்துதரையில் உள்ள இலக்கைதாக்குவதற்குவடிவமைக்கப்பட்ட இரண்டரைடன் எடைகொண்டஅதிவேகபிரம்மோஸ் ஏவுகணை தரையில் உள்ள இலக்கைதுல்லியமாகதாக்கியதாகதெரிவித்துள்ளது

மாநிவரும் சூழ்நிலைகளுக்கேற்ப நவீனதொழில்நுட்பத்தைபயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதுஅவசியமாகிறதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

புதியஉறுப்பினர்களுக்குநிரந்தரவிடுதிஒதுக்கீடுபெறும் வரைஅவர்கள் மாநிலங்களில் இல்லங்கள் அமைந்துள்ளபகுதியில் புதிதாககட்டப்பட்டுள்ளஅடுக்குமாடிகுடியிருப்பு பகுதியில் தங்கவைக்கப்படுவார்கள் என்றுமக்களவைதலைமைச்செயலர் திரு ஸ்னேகலதா ஸ்ரீவத்ஸவாதெரிவித்துள்ளார்